உடல் இன்று சென்னை அருகேயுள்ள தாமரைப்பாக்கத்தில் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது அவரது இறுதி நிகழ்ச்சிகள் காவல்துறை மரியாதையுடன் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதை உறுதி செய்யும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது

தேசிய மருத்துவ ஆணையம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது

வென்றது சென்னையில் நேற்று காலமான திரைப்பட பின்னணிப் பாடகர் எஸ்பி பாலசுப்பிரமணியம் உடல் இன்று சென்னை அருகே நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது அவரது இறுதி நிகழ்ச்சிகள் காவல்துறை மரியாதையுடன் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழகம் மட்டுமின்றி இந்திய மக்களின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தவர் எஸ்பிபி என்றும் அவரது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் காவல்துறை மரியாதையுடன் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார்

பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த அனுமதி இல்லை என்று மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மருத்துவமனையிலிருந்து கொண்டு வரப்பட்டு சென்னையில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த எஸ்பியி உடலுக்கு திரைத்துறையினர் மட்டுமல்லாமல் பல்வேறு துறையினரும் பொதுமக்களும் இறுதி அஞ்சலி செலுத்தினர் தமிழக அரசு சார்பில் மீன்வளத்துறை அமைச்சர் திரு

ஜெயக்குமார் அஞ்சலி செலுத்தினார் இசையுலகில் ஜாம்பவனாக திகழ்ந்தவர் எஸ்பியி என்று அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்தார்

கடைசியாக தனது இசையில் எஸ்பிபி பாடியதை மறக்க முடியாது என்று இசையமைப்பாளர் டி இமான் தெரிவித்துள்ளார்

செகண்ட்ஸ் எஸ்பிபி யின் இழப்பு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் தெரிவித்துள்ளது இயக்குநர்கள் பாரதிராஜா ஷங்கர் பார்த்தீபன் மற்றும் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா மாநிலங்களின் திரைக்கலைஞர்களும் இசையமைப்பாளர்களும் எஸ்பிபி மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் வேளாண் துறை சார்ந்த மத்திய அரசின் புதிய சுட்ட மசோதாக்கள் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மாநில வேளாண்துறை முதன்மை செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி கூறியுள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

பிரகாஷ் ஜவ்டேகர் குற்றம் சாட்டியுள்ளார் ஆனால் தற்போது அவர்கள் அனைவரும் அரசின்மீது குற்றம் சாட்டுவது விந்தையாக உள்ளது என்று செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில் அவர் கூறியுள்ளார் அமளியில் ஈடுபட்டு அவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது செயலுக்கு வருத்தம் தெரிவித்தால் நடவடிக்கையை கைவிடுவதாக அவைத் தலைவர் கூறியபோதும் அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டனர் என்றும் அவர் கூறினார் அவ்வாறு அவர்கள் செய்திருந்தால் அவையில் அமைதி திரும்பியிருக்கும் என்றும் ஆனால் தங்களது செயலுக்கு தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் நியாயம் கற்பிப்பதாகவும் திரு ஜவ்டேகர் தெரிவித்தார் சமீபத்தில் முடிவடைந்த மக்களவை கூட்டத் தொடரின் கடைசி இரண்டு நாட்களை எதிர்க்கட்சிகள் புறக்கணித்ததற்கு அரசியல் நிர்பந்தமே காரணம் என்று அவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா கூறியுள்ளார் ஒவ்வொரு முறை நாடாளுமன்றத்தில் முக்கியமான விஷயங்கள்மீது விவாதம் நடைபெறும்போது எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பளிக்க தாம் முயற்சித்ததாகவும் அவர்களும் ஒத்துழைப்பு அளித்ததாகவும் ஆனால் சில நேரங்களில் அவை நடவடிக்கைகளை புறக்கணித்ததன் பின்னணியில் அரசியல் நிர்பந்தம் இருந்தது தமக்கு தெரியவந்ததாக அவர் கூறினார் பொதுவாக மாநிலங்களவையின் அலுவல்களை மக்களவையில் விவாதிப்பதில்லை என்றும் துரதிருஷ்டவசமாக இம்முறை அது நடந்துவிட்டதாகவும் திரு ஒம் பிர்லா தெரிவித்தார் நாடாளுமன்றத்திற்கு உள்ள மாண்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உறுப்பினர்கள் அனைவருக்கும் உள்ளது என்றும் அவர் கூறினார்

வீரமணி கூறியுள்ளார் திருப்பத்தூரில் கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடி வளாகத்தில் தள்ளுபடி விற்பனையை நேற்று தொடங்கி வைத்துப் பேசிய அவர் தள்ளுபடி அளிக்கப்பட்ட பின்னரும் கூட்டுறவு மருந்துக் கடைகள் லாபத்தில் இயங்குவதாக தெரிவித்தார் மருத்துவக் கல்வியையும் மருத்துவப் பணியையும் முறைப்படுத்த புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள தேசிய மருத்துவ ஆணையம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது தற்போதுள்ள இந்திய மருத்துவக் கவுன்சிலுக்கு மாற்றாக இந்த ஆணையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது

மருத்துவக் கல்வித்துறையில் மிகப் பெரும் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் இந்த ஆணையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது

இதில் இரு நாடுகளின் கடற்படை வீரர்களும் போர்க் கப்பல்களும் பங்கேற்கவிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன

ஐநா பொதுச்சபையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார் இந்தியா இலங்கை பிரதமர்கள் பங்கேற்கும் உச்சிமாநாடு இன்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ளது ஃபிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நேற்று இரண்டு பேர் கத்தியால் குத்தப்பட்டதாகவும் இது தீவிரவாத தாக்குதல் என்று அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் திரு

உத்தவ் தாக்கரே கேட்டுக் கொண்டுருக்கிறார் தமிழக அரசின் நடமாடும் நியாவிலைக் கடைகளை குன்னூரில் மாவட்ட ஆட்சிய் திருமதி இன்னசென்ட் திவ்யா நேற்று தொடங்கி வைத்தார்